திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார்

கையெழுத்தானது

வென்றார் சமூகத்தில் உள்ள கடைசி நபரையும் வளர்ச்சிப்பாதைக்கு கொண்டுவர அரசு உறுதிபூண்டுள்ளதாக பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார் வாரணாசியில் உள்ள பிஜேபியின் பிராந்திய தலைவர்கள் மற்றும் தொண்டரகளிடையே காணொலி காட்சி மூலம் பிரதமர் இன்று கலந்துரையாடினார் நான்காண்டுகளில் ஐந்துகோடிக்கும் அதிகமான மக்கள் ஏழ்மை நிலையிலிருந்து கடந்த விடுவிக்கப்பட்டுள்ளதாக பிரதமர் தெரிவித்தார் மத்தியஅரசு செயல்படுத்தி வரும் உடான் திட்டத்தின் மூலம் சாதாரண மக்களும் விமான பயணம் மேற்கொள்ள முடிவதாக அவர் கூறினார் மக்களின் உரிமைகள் மற்றும் ஜனநாயக மாண்புகளை பாதுகாப்பதற்கு பிஜேபி தொண்டர்கள் ஆற்றிய பணிகளை பிரதமர் வெகுவாக பாராட்டினார் அரசு செயல்படுத்தி வரும் பல்வேறு மக்கள் நலத்திட்டங்களின் பயன்கள் சாதாரணமக்களை சென்றடையும் வகையில் பிஜேபி தொண்டர்கள் பணியாற்ற வேண்டும் என்று பிரதமர் கேட்டுக்கொண்டார்

ஆன்மீக தலமான காசியில் பல்வேறு வளர்ச்சிப்பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருவதாக அவர் தெரிவித்தார் தூய்மையே சேவை என்ற இயக்கத்தை வெற்றிபெற செய்ய தொண்டர்கள் பாடுபடவேண்டும் என்று அப்போது அவர் கேட்டுக்கொண்டார் பிஜேபி ஆளும் மாநில முதலமைச்சர்கள் கூட்டம் புதுதில்லியில் இன்று நடைபெற்றது

தூய்மை இந்தியா திட்டத்தின் இலக்குகளை குறித்த காலத்திற்குள் முடிக்க முடிவு மேற்கொள்ளப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன பிஜேபி ஆளும் மாநிலங்களில் நடைபெறும் மக்கள் நலத் திட்ட பணிகள் குறித்து இக்கூட்டத்தில் விரிவாக விவாதிக்கப்பட்டது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 கேரளாவில் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள பகுதிகளை பார்வையிட காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி இன்று அம்மாநிலத்திற்கு சென்றுள்ளார் செங்கனூர் மற்றம் ஆழப்புழையில் உள்ள நிவாரண முகாம்களில் தங்கியுள்ள பாதிக்கப்பட்ட மக்களை நேரில் சந்தித்து ஆறுதல் கூறினார் அழப்புழையில் நடைபெற்ற விழாவில் கலந்தகொண்டு பேசிய திரு ராகுல்காந்தி வெள்ளத்தில் மூழ்கியவர்களை மீட்கும் பணியில் முக்கிய பங்காற்றிய மீனவருக்கு அவர் பாராட்டு தெரிவித்தார் விவசாயிகள் போலவே மீனவர்களும் பல்வேறு இடர்பாடுகளை எதிர்கொண்டு வருவதாக அவர் கூறினார் மத்தியில் காங்கிரஸ் பொறப்புக்கு வந்தால் மீனவர்களுக்கென தனி அமைச்சகம் உருவாக்கப்படும் என்று அப்போது அவர் தெரிவித்தார்

பின்னர் எர்ணாகுளம் மாவட்டத்தில் உள்ள நிவாரண முகாம்களுக்கும் அவர் நேரில் சென்று பார்வையிட்டார் வயநாடு கோழிக்கோடு மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட பகுதிகளை நாளை பார்வையிடுகிறார் நாடாளுமன்ற சட்டமன்ற உறப்பினர்களுக்கு எதிரான வழக்குகள் நிலுவையில் உள்ளபோது அவர்களை தகுதிநீக்கம் செய்யக்கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் மீதாள தீர்ப்பை உச்சநீதிமன்ற அரசியல் சாசன பெஞ்ச் ஒத்திவைத்துள்ளது

உலக அதிசயங்களில் ஒன்றான தாஜ்மஹாலை பாதுகாக்கும் வகையில் அதனைச்சுற்றியுள்ள பகுதிகளில் காற்று மாக மற்றும் தொழிற்சாலைகளால் ஏற்படும் மாக உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகள் குறித்து தொலைநோக்கு ஆவணத்தை சமர்ப்பிக்குமாறு உச்சநீதிமன்றம் மத்தியஅரசு உத்தரப்பிரதேச மற்றும் ராஜஸ்தாள் அரசுகளை கேட்டுக்கொண்டுள்ளது இத்தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரித்த உச்சநீதிமன்ற நீதிபதி திரு மதன் பி லோகூர் தலைமையிலான அமர்வு தாஜ்மஹாலை பாதுகாப்பதற்குரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தியது தொடர்பான விவரங்கள ஒருமாத காலத்திற்குள் மத்தியஅரசிடம் சமர்ப்பிக்கப்படும் என்று இங உத்தரப்பிரதேச அரசு நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளது

ஜம்முகஷ்மீர் மாநிலம் குப்வாரா மாவட்டத்தில் மெக்கில் பகுதியை ஒட்டிய எல்லைப்பகுதியில் அமைந்துள்ள ராணுவ முகாமில் இன்று பயங்கர தீவிபத்து ஏற்பட்டது

கட்டிடத்தின் பல்வேறு பகுதிகளிலும் பரவிய தீயின் காரணமாக அக்கட்டிடத்தில் உள்ள ஏராளமான ஆயுத தளவாடங்கள் மற்றும் பல்வேறு சொத்துக்கள் சேதமடைந்ததாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன இந்த தீவிபத்திற்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என்று முதற்கட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன நள்ளிரவு ஒருமணிக்கு ஏற்பட்ட இந்த தீவிபத்து காரணமாக கட்டிடத்தில் இருந்த வெடிபொருட்கள் வெடித்ததாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன தீயை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன யமுனை ஆற்றின் பாகனப்பகுதியில் அமைந்துள்ள உத்தராகண்ட் இமாச்சவப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம் ராஜஸ்தான் ஹரியாளா மற்றும் தில்லி பிரதேசம் ஆகியவற்றுக்கும் மத்திய அரசுக்கும் இடையே லக்வார்ட் பன்நோக்கு நீர்த்தேக்கத்திட்டத்தை மேற்கொள்வதற்கான ஒப்பந்தம் இன்று கையெழுத்தானது உத்தராகண்ட் மாநிலத்தில் அமையவுள்ள இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு மத்திய நீர்வளத்துறை அமைச்சர் திரு நிதின்கட்கரிக்கும் யமுனை பாசனப்பகுதி முதலமைச்சர்களுக்கும் இடையே இந்த ஒப்பந்தம் இன்று புதுதில்லியில் கையெழுத்தானது

திமுக தலைவராக திரு மு க ஸ்டாலின் இன்று ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் பொருளாளராக திரு துரைமுருகன் தேர்வு செய்யப்பட்டுள்ளார் இன்று சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற பொதுக்குழுக் கூட்டத்தில் கட்சியின் பொதுச்செயலாளர் திரு க அன்பழகள் இவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அதிகாரப்பூர்வமாக அறிவித்தார் புதிய தலைவராக பொறுப்பேற்ற திரு முகஸ்டாலின் புதிய விடியலை நோக்கி அனைவரும் கைகோர்த்து ஒருமித்து நடக்க வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அழைப்பு விடுத்தார் தமது தந்தையின் பன்முகத்தன்மையையும் ஆளுமையையும் விவரித்த அவர் திமுக வை வழிநடத்தி செல்வதற்கு அவரைப்போன்ற ஆற்றல் தமக்கு இல்லையென்றாலும் அவரது கொள்கையை மனதில் நிறுத்தி துனிவுடன் முன்னேறி செல்வதற்கு தயாராக இருப்பதாக கூறினார் சென்னையில் இன்று அக்கட்சியின் தலைமையகத்தில் நடைபெற்ற பொதுக்குழுக் கூட்டத்தில் முன்னாள் முதலமைச்சி மு கருணாநிதி முன்னாள் பிரதமர் அடல் பிகாரி வாஜ்பாய் மக்களவை முன்னாள் தலைவர் சோம்நாத் சாட்டர்ஜி தமிழக முன்னாள் ஆளுநர் கர்ஜித்சிய் பர்னாலா உள்ளிட்ட தலைவர்களின் மறைவுக்கு இரங்கல் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

இத்திட்டத்தை செயல்படுத்த ஜவஹர்லால் நேரு துறைமுக கழகம் கப்பல்துறை அமைச்சகம் ரயில்வே அமைச்சகம் மகாராஷ்டுரா மத்தியப்பிரதேச மாநில அரசுகளுக்கிடையே இந்த ஒப்பந்தம் கையெழுத்தானது செய்தியாளர்களிடம் பின்னர் நிதின்கட்கரி செயல்படுத்தப்படவுள்ள இதபோன்ற திட்டத்தின் மூலம் பழங்குடியின மக்கள் வசிக்கும் பகுதிகளில் வளர்ச்சி திட்டங்களை மேற்கொள்ள ஊக்குவிக்கும் என்று கூறினார் விண்வெளியில் தங்கி ஆய்வு செய்யும் வகையிலான முதல் விண்கலத்தை இஸ்ரோ விரைவில் விண்ணிற்கு அனுப்பவுள்ளது என்று மத்திய அமைச்சர் திரு ஜிதேந்திரா சிங் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விண்வெளிக்கு மனிதளை அனுப்பும் ககள்யான் திட்டம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி தனது சுதந்திரதின உரையில் அறிவித்ததை சுட்டிக்காட்டினார் இந்தோனேஷியாவில் நடைபெற்று வரும் ஆசிய விளையாட்டுப் போட்டிகளில் இன்று இந்தியாவுக்கு மூன்று வெள்ளி ஒரு வெண்கலப்பதக்கங்கள் கிடைத்தன